அலுவலகம் மேம்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

சிவசேனா ஆகிய கட்சிகள் மும்பையில் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றன

மத்தியக்குழு இன்று அந்த மாநிலத்திற்கு செல்கிறது

இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு மீது லஞ்ச ஊழல் தொடர்பாக மூன்று குற்றச்சாட்டுகளை அந்நாட்டு அரசு தலைமை வழக்கறிஞர் கமத்தியயுள்ளார்

ஆட்டமாக கொல்கத்தாவில் இன்று தொடங்குகிறது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 புதுதில்லியில் நேற்று கணக்காயர்கள் மற்றும் துணை கணக்காயர் மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் புள்ளி விவரங்கள் மற்றும் நடைமுறைச்சுட்டங்கள் ஆகியவற்றில் மட்டுமே கணக்காயர்கள் ஒன்றியிருக்காமல் நிர்வாக செயல்பாட்டிலும் தங்களது பங்களிப்பை உறுதி செய்யவேண்டும் என்றார் அரகத் துறைகளில் முறைகேடுகளை தடுக்க தலைமை கணக்காயர் அலுவலகம் தொழில்நட்ப அம்சங்களை மேம்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் அரசு அமைப்புகளின் செயல்பாடுகளை பிரதிபலிக்கும் அதே வேளையில் குறைபாடுகளை சுட்டிக்காட்டும் அமைப்பாகவும் இது செயல்பட்டுவருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்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

காற்று மாசுபடுவதை தடுக்க அனைவரும் இணைந்து செயல்படவேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார் புதுதில்லியில் காற்று மாசுபடுவது குறித்து மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கவனார்ப்புக்கு பதில் அளித்த அமைச்சர் நகர்ப்புற காடுவளர்ப்பு பள்ளித் தோட்டங்கள் மரம் வளர்ப்பில் மக்கள் பங்களிப்பு ஆகியவை அவசியம் தேவைப்படுவதாக கூறினார் ஒவ்வொரு நகரத்திலும் காற்று மாகபடுவதற்கான காரணங்கள் மாறுபட்டு இருப்பதாகவும் அதற்கு ஏற்றவகையில் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்

அனைவரும் ஒன்றிணைந்து கத்தமான காற்றை பெறுவதற்கு ஒத்துழைப்பு அளித்தால்தான் வரும் நாட்களில் இப்பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்றும் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறினார் நாட்டில் உள்ள இரண்டு லட்சம் கிராம பஞ்சாயத்துகளுக்கு அடுத்த ஆணடு மார்ச் மாதத்திற்குள் இன்டர்நெட் மற்றும் ப்ராட்பேண்ட் சேவைகள் வழங்கப்படும் என்று மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கள் பிரசாத் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் நாடு முழுவதிலும் உள்ள கிராம பஞ்சாயத்துக்கள் அனைத்திற்கும் படிப்படியாக இன்டா்நெட் மற்றும் ப்ராட்பேண்ட் சேவைகள் வழங்கப்பட்டு வருவதாகக் கூறியுள்ளார்

மகாராஷ்டிராவின் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவாரை சிவரேனா தலைவர் திரு உத்தவ் தாக்ரே மும்பையில் நேற்று இரவு சந்தித்து பேசினார்

காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா ஆகிய கட்சிகள் இணைந்து மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைப்பதற்காள உத்தேச கூட்டணிக்கு காங்கிரஸ் காரிய கமிட்டி ஒப்புதல் அளித்துள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அரசு அமைப்பது தொடர்பாக தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடன் கருத்து ஒற்றுமை ஏற்பட்டுள்ளதாக காங்கிரசின் மூத்த தலைவர் திரு பிரித்திவிராஜ்சவான் தெரிவித்துள்ளாா் கூட்டணியை இறுதி செய்வது தொடர்பாக சிவசேனாவுடன் பேச்சு நடத்தப்பட்டுவருவதாகவும் அவர் கூறினார் தேர்தலுக்கு பிந்தைய இந்தக் கூட்டணி குறித்து இன்று காங்கிரசும் தேசியவாத காங்கிரசும் மீண்டும் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் அதை தொடர்ந்து சிவசேனாவுடன் பேச்சு நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதனிடையே சிவசேனாவின் சுட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு உத்தவ் தாக்ரே தலைமையில் இன்று காலை மும்பையில் நடைபெற உள்ளது தமது சட்டப்பேரவை கட்சி தலைவரை தேர்ந்தெடுக்க காங்கிரஸ் கட்சி இன்று தனிபாக ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது மகாராஷ்டிராவில் கனமழையால் ஏற்பட்ட பயிர் சேதத்தை மதிப்பிட மூன்றுநாள் பயணமாக மத்தியக்குழு இன்று அந்த மாநிலத்திற்கு செல்கிறது வேளாண்துறை இயக்குநர் திரு ஆர் பி சிங் தலைமையிலான இந்தக்குழு நாக்பூர் மாவட்டத்திலும் விதர்பாவின் அமராவதி பகுதியிலும் ஆய்வு மேற்கொள்கிறது

பாகிஸ்தானில் கைது செய்யப்பட்டுள்ள இரண்டு இந்தியர்களுக்கு துதரக உதவி வழங்க அனுமதிக்க வேண்டும் என்று அந்நாட்டு அரசை இந்தியா கேட்டுக்கொண்டுள்ளது இது தொடர்பாக புது தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத் துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவிஷ்குமார் அவர்கள் இருவரும் தவறுதலாக இந்திய எல்லையை தாண்டியதாக தெரிவித்தார் இது தொடர்பாக பாகிஸ்தான் அரசிடம் உரிய விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் அவர்கள் இருவரையும் எந்தவித துன்பறுத்தலும் இன்றி விடுவிக்க வேண்டும் என்று பாகிஸ்தானிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

பொது விடுமுறை நாட்களில் மட்டும் ஆதார் பதிவு மையங்களில் பொதுமக்களுக்கான சேவை இருக்காது ஆதார் சேவை மையங்களில் தங்களது முகவரி தொலைபேசி உள்ளிட்ட விவரங்களை உரிய ஆவணங்களை காட்டி திருத்தம் செய்தகொள்ளலாம் என்றும்

ஜம்மு காஷ்மீர் யூளியன் பிரதேசத்தில் எல்லைப் பாதுகாப்புப் படைக்கான வீரர்கள் சேர்ப்பு முகாமில் ஏராளமான இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் ரஜோரியில் நடைபெற்ற முகாமில் ரஜோரி மற்றும் பூஞ்ச் மாவட்டங்களை சேர்ந்த இரண்டாயிரம் பேர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

எல்லைப்பகுதிகளிலிருந்து ஏராளமான இளைஞர்கள் இந்த முகாம்களில் தொடர்ந்து பங்கேற்றுவருவதாக எல்லைப் பாதுகாப்புப் பணியில் துணை ஐ ஜி திரு ஐ டி சிங் எமது செய்தியாளரிடம் கூறினார் பயிர் கழிவுகளை எரிக்கும் விவசாயிகள் மீது உத்தரப்பிரதேச மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இது தொடர்பாக இதுவரை நுற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அம்மாநில அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அசாமில் புதிய நிலக்கொள்கையை அந்த மாநில முதலமைச்சர் திரு சர்வானந்த சோனாவால் நேற்று வெளியிட்டார்

இதை அகில இந்திய வானொலி மற்றும் துர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசையிலும் ஒலிப்பரப்பும் இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு மீது வஞ்சம் ஊழல் மற்றும் நம்பிக்கை மோசடி என மூன்று குற்றச்சாட்டுகளை அந்நாட்டின் அரசு தலைமை வழக்கறிஞர் சுமத்தியுள்ளார் இஸ்ரேலின் சுட்டத்திற்கு மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை எனவும் அதனால் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யப்போவதாகவும் இஸ்ரேல் அரசு தலைமை வழக்கறிஞர் திரு அவிச்சாய் மேன்டல்விட் கூறியுள்ளார் கடந்த ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் நடைபெற்ற பொது தேர்தல்களில் அடுத்தடுத்து நிலையான முடிவுகள் வெளிவராத நிலையில் திரு பெஞ்சமின் நேதன்யாகு மீது இந்தக் குற்றக்காட்டு சுமத்தப்பட்டுள்ளது

இதே போல் முதல்முறையாக இப்போட்டியில் பிங்க் நிற பந்து பயன்படுத்தப்படுகிறது இரண்டு போட்டிகளை கொண்ட இத்தொடரில் முதலாவது போட்டியில் இந்தியா வெற்றிப்பெற்று முன்னிலை வகிக்கிறது வெஸ்ட் இண்டிஸ்டிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது

டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டி தொடருக்கான அணியில் புவனேஷ்வர்குமார் மீண்டும் இடம்பெற்றுள்ளார்